நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

காவிரி குண்டாறு திட்டத்தை மாநில அரசே நிறைவேற்ற இருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார்

சற்றுமுன் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார்

இப்ப காள்டாக்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் ட்ரேஸ் பண்ணிடுவோம் அகளாலதான் தொடர்ந்தட சொல்றோம் தேவையற்ற பயனத்தை தவிர்க்க வேண்டும்

அவர் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக வெளியான செய்திகள் வறானது என்றும் டாக்டர் ஜெயந்தி கூறினார்

செய்வது என்பது சம்பந்தமாக அறிவறுத்தப்படுகிறது பேருக்கட ஒட்டுமர் நடக்தார்களுக்கு முகக்கவசம் அனிவதற்கு நாங்கள் அறிவறுத்தியிருக்கிறபோம் அதுபோல பேருந்து நிலையங்களில் கைகளை கத்தம் செய்வதற்கு உள்ளாட்சித்தறை முலமாக நடவடிக்கை எடுத்திருக்றோம்

கர்நாடகாவிலிருந்து ஆந்திரா

கோவில் திரவிமாக்கள் போன்ற திரவிமா னலங்களக்கு சிறப்பு பேருந்தகள இயக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது

இன்று பேரவையில் இதனை தெரிவித்த அவர் இதுபோன்று பரப்பப்படும் செய்திகளை நம்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார் கறிக்கோழி பண்ணை உரிமையாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பு குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் இத்தொடர்பாக முதலமைச்சருடன் கலந்தாலோசித்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்

இது தொடர்பாக சுகாதார அமைச்சகம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்ப்பது சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவுவது போன்றவற்றை கடைப்பிடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கைகளை கழுவாமல் கண் மூக்கு மற்றும் வாய் பகுதியை தொட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இருமல் தும்மல் வரும்போது கைகுட்டை அல்லது டிஷு பேப்பரால் வாய் பகுதியை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் மற்றும் சுவாசக் கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரர அனுக வேண்டும் என்றும் அப்போது முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டுமென்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோா் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிா்க்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

காவிரி குண்டாறு இணைப்புத் திட்டத்தை மாநில அரசே நிறைவேற்ற இருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இன்று சட்டப்பேரவையில் பொதப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தின்போது குறுக்கிட்டுப் பேசுகையில் இவ்வாறு கூறினார்

பின்னர் இந்த மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதலளித்துப் பேசுகையில் பல்வேறு அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார்

தமிழகத்தில் சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மின்துறை அனமச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் இன்று பேரவையில் கேள்வி நேரத்தின்போது இதளை தெரிவித்த அவர் மின் மாற்றிகளில் பழுது ஏற்பட்டால் மாற்று வழிகள் மூலம் அப்பகுதிகளுக்கு மின் விநியோகம் செய்யப்படுவதாகத் தெரிவித்தார் தேவைப்படும் இடங்களில் துணைமின் நிலையங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் மாவட்ட செய்திகள் விழுப்புரம் அருகே புதுச்சேரியிலிருந்து கடத்தி வரப்பட்டட மதுபாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் சேலம் மாநகராட்சி சார்பில் புதிய நிலையத்தில் மருத்துவ உதவி பேருந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் முதலமைச்சரின் சிறப்பு குறை தீர் முகாம்களின் மூலம் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டுள்ளன பேட்மிண்டன் போட்டிகளுக்கான சர்வதேச தர வரிசைப் பட்டியலின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து ஏழாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார்

இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பத்தாவது இடத்தில் உள்ளது